தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முடிவடைவதால் வேட்புமனு தாக்கல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது

மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

ஹ அஇஅதிமுக திமுக பிரதான கட்சிகள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களில் பெரும்பாலனோர் மனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் எஞ்சியவர்கள் முழுவீச்சில் மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர்

திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு

நேரு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் எல் முருகன் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் குப்புராம் விருதாச்சலம் தொகுதியில் அமமக கூட்டணியில் தேமுதிக சார்பில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சி

சரஸ்வதி உதகை சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர்

வேட்பாளர் சசிகலாவும் புதிய தமிழகம் கட்சி சார்பில் ராதிகாவும் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதி மற்றும் சுயேச்சை வேட்பாளர் மன்சூர் அலிகான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் பி

பரமசிவம் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனு கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் திரைப்பட நடிகர் விஜய் வசந்த் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்

திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளின் இன்னல்களை போக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்றார் ஆறுகாட்டுதுறை வெள்ளப்பள்ளத்தில் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் மீனவர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

தொடா்ந்து முதலமைச்சா் இன்றுமாலை மயிலாடுதுறை பூம்புகாா் சீாகாழி காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் கட்சி வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கிறார்

ஸ்டாலின் பிரச்சாரம் இதனிடையே திருவள்ளுர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் அஇஅதிமுக முந்தைய தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார்

ம க

சத்யபிரத சாகு தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு காவல்துறை அதிகாரிகளுடன் இன்றுமாலை ஆலோசனை மேற்கொள்கிறார்

மேற்குவங்க மாநிலம் புருலியாவில் இன்று பரப்புரை மேற்கொண்ட பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி அமைக்கிறதோ அங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டதாக குறிப்பிட்டார் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சி அமைந்தால் சுற்றுலா வேளாண் சாா்ந்த தொழிற்சாலைகளின் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டினார் பிரதமர் அஸ்ஸாம் மாநிலம் கரீம்கஞ்ச் ல் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று உரை நிகழ்த்துகிறார்

சென்னையில் கோவிட் தொற்றை கையாள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டது